விடுத்திருப்பதாக முதலமைச்சர் திரு

பிரிஸ்பேன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை அபாரமாக வென்று ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது

மாணாக்கரின் அச்சத்தை போக்கும் வகையில் முதல் இரண்டு நாட்கள் ஆலோசனைகள் வழங்கப்பட்ட பின்னரே பாட வகுப்புகள் தொடங்கும் என்று மாநில பள்ளிகல்வித்துறை இயக்குனர் திரு

விழுப்புரம் மாவட்ட அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியை ஆட்சித்தலைவர் திரு அண்ணாதுரை இன்று நேரில் பார்வையிட்டார் ஒவ்வொரு பள்ளியிலும் மருத்துவக்குழுவினர் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் சாந்தி உள்ளிட்டோர் பார்வையிட்டனர்

வேலூர் கொணவட்டம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியை ஆய்வு செய்த ஆட்சித்தலைவா் திரு

நரேந்திரமோதிக்கு தாம் அழைப்பு விடுத்ததாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தொடர்ந்து பேசிய அவர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

இதனிடையே உச்சநீதிமன்றம் சார்பிலான நியமன குழுவினர் ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறது

இக்குழுவிலிருந்து பாரதிய கிஸான் சங்க உறுப்பினர் புபீந்தர்சிங் மந்த் ஏற்கனவே விலகுவதாக அறிவித்துள்ளதால் இன்றைய கூட்டத்தில் அவர் பங்கேற்க மாட்டார்

இதுதொடர்பாக மத்திய கலாச்சார துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேதாஜியின் எழுச்சிமிகு உத்வேகத்தையும் தன்னலமற்ற சேவையையும் போற்றும் வகையில் இந்நடவடிக்கை என்று கூறியுள்ளது

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசி மையத்தை இன்று ஆய்வு செய்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

சாந்தா மறைவு சென்னை அடையாறு புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் தலைவரும் உலக புகழ்பெற்ற புற்று நோய் நிபுணருமான மருத்துவர் வி சாந்தா உடல் நலக்குறைவால் இன்று அதிகாலை சென்னையில் காலமானார் அன்னாரின் மகத்தான மருத்துவ சேவையை பாராட்டும் வகையில் மத்திய அரசு அவருக்கு பத்மறீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் விருதுகளை வழங்கி கவுரவித்துள்ளது

அவரது மறைவை ஒட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் மருத்துவர் சாந்தாவின் மறைவு மருத்துவ துறைக்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பாகும் என்று கூறியுள்ளார்

நெல்லை தைப்பூசம் நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோவில் தைப்பூசத் திருவிழா இன்றுகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது

ஆஸ்திரேலிய அணியை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு